அமித் ஷா கூறியுள்ளார்

மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார்

போதைப் பொருள் கடத்தல் மற்றும் வர்த்தகத்தைக் கட்டுப்படுத்த மத்தியில் உள்ள தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் தீர்மானகரமான அணுகுமுறை ஒன்றைக் கடைப்பிடித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு

போதைப்பொருள் கடத்தலைத் தடுப்பது குறித்து பிம்ஸ்டெக் நாடுகளுக்கிடையே புதுடில்லி யில் இன்று நடைபெற்ற மாநாட்டில் உரையாற்றிய அவர் பல்வேறு அமைப்புகளுடன் ஒருங்கிணைந்து போதைக் கடத்தலைத் தடுக்க அமைப்புமுறை உருவாக்கப்படுவதாகத் தெரிவித்தார் போதை மருந்துகளை இந்தியா கொஞம்கூட சகித்துக்கொள்ளாது என்றும் போதை மருந்துகளின் ஏற்றுமதி இறக்குமதி இந்தியாவில் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் முற்றிலும் போதை மருந்துகளே இல்லாத இந்தியா என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடி யின் கனவு என்றும் அவர் குறிப்பிட்டார் போதைப் பொருட்கள் பற்றிய ஐ

அமித் ஷா சுட்டிக் காட்டினார் போதை மருந்துகளை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதை எல்லா வகையிலும் தடுத்தல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார்

அரசியல் குற்றமயமாகி வருவதைத் தடுக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்றின்மீது நீதிபதி திரு ஃபாலி நாரிமன் இன்று இவ்வாறு உத்தரவிட்டார்

வேட்பாளர்களின் குற்றப் பின்னணி பற்றிய விவரங்களை சமூக ஊடகங்களிலும் ஒரு தேசிய செய்தித்தாள் மற்றும் ஒரு பிராந்திய மொழி செய்தித்தாளிலும் அரசியல் கட்சிகள் வெளியிட வேண்டுமென உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

அதற்குள் குற்றவாளிகள் தங்களின் பதில் மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டுமென நீதிபதிகள் திருமதி

பானுமதி திரு அசோக் பூஷண் திரு

எஸ் போபண்ணா ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று உத்தரவிட்டது குற்றவாளிகளில் ஒருவரான வினய் ஷர்மா குடியரசுத் தலைவரால் தனது கருணை மனு நிராகரிக்கப் பட்டது தொடர்பான பரிந்துரைகளை மறுபார்வை செய்யக்கோரி தாக்கல் செய்திருந்த மனுவை நீதிபதிகள் நிராகரித்தனர் டெல்லி துணைநிலை அமைச்சரும் இப்பரிந்துரைகளில் முறையாகக் கையெழுத்திட்டு இருப்பதாக நீதிபதிகள் கூறினர் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா லக்னோ அதிவிரைவு சாலையில் நிகழ்ந்த விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார் காயம் அடைந்தவர்கள் விரைவில் குணம் அடைய தாம் வேண்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார்

நிதிஷ் குமார் அறிவித்துள்ளார் இந்த விபத்தில் பாதிக்கப் பட்டவர்கள் பெரும்பாலும் பீஹார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத் தக்கது சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தலைமையிலான உயர்நிலை மத்திய அமைச்சர்கள் குழு கொரோனா வைரஸ் நிலவரங்கள் குறித்து இன்று புதுடில்லி யில் மறுஆய்வுக் கூட்டம் நடத்தியது வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய் ஷங்கர் சிவில் விமானப் போக்குவரத்து அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி உள்துறை இணை அமைச்சர் திரு நித்யானந்த ராய் கப்பல்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா சுகாதாரத் துறை இணை அமைச்சர் திரு அஸ்வினிகுமார் சௌபே ஆகியோர் இதில் கலந்துகொண்டனர்

ஹர்ஷ்வர்தன் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார் உள்நாட்டு நீர்வழிப் பாதைகள் இந்தியப் பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதில் முக்கியப் பங்காற்றும் என்று மத்திய கப்பல்துறை அமைச்சர் திரு

கங்கை நதிப் பிராந்தியத்தில் வசிக்கும் மக்கள் இத்திட்டங்களால் முக்கியமாக பயன்பெறுவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழக சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளது நிதித் துறைப் பொறுப்பு வகிக்கும் துணை முதல்வர் திரு

பன்னீர்செல்வம் வரவிருக்கும் நிதி ஆண்டிற்கான மாநில அரசின் பட்ஜெட்டை நாளைய தினம் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்வார் பட்ஜெட் தாக்கல் முடிந்தவுடன் பேரவைத் தலைவர் திரு தனபால் தலைமையில் அலுவல் ஆலோசனைக் குழு கூடி கூட்டத்தொடர் எத்தனை நாட்களுக்கு நடைபெறும் என்பதைத் தீர்மானிக்கும் சுமார் ஒருவார காலம் அமர்வுகள் நடைபெறக் கூடும் என்றும் சிறிதுகால இடைவெளிக்குப் பின்னர் அவை மீண்டும் கூடி பல்வேறு துறைகளுக்கான மானியக் கோரிக்கைகளை விவாதிக்கும் என்றும் எதிர்பார்க்கப் படுகிறது தமிழக சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத் தொடரில் குடியுரிமை திருத்தச் சட்டம் காவிரி டெல்டாவிற்கு பாதுக்காக்கப்பட்ட வேளாண் மண்டல அந்தஸ்து உள்ளிட்ட பிரச்சனைகளை எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடும் என்பதால் இக்கூட்டத் தொடர் பரபரப்பாகவே அமையக்கூடும் என்றும் கருதப் படுகிறது புதுச்சேரி நிர்வாகத்தை சரியான திசையில் நகர்த்துவதே தினசரி சவாலாக உள்ளது என்று துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண் பேடி கூறியுள்ளார் அரச நிதி முறையாக செலவிடப் படுவதை உறுதிப் படுத்துதல் நஷ்டத்தில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் முக்கிய முடிவுகளை துரிதப்படுத்துதல் நில அபகரிப்பு மற்றும் சமூக விரோதிகளிடம் இருந்து மக்களைப் பாதுகாத்தல் போன்ற பல்வேறு செயல்களைக் கண்காணித்து கொண்டு செலுத்துவதே முக்கியப் பணியாக உள்ளது என்று வாட்ஸ் ஆப் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மற்றும் உறுப்பினர்கள் தெரிவித்த குற்றச்சாட்டுகளில் வார்த்தைகள் புதிதே தவிர குற்றச்சாட்டுக்கள் புதிதல்ல என்றும் டாக்டர் கிரண் பேடி கூறியுள்ளார் புதுச்சேரி சட்டமன்றத்தில் நேற்று அவையில் இல்லாத அஇஅதிமுக எம்எல்ஏ க்கள் மற்றும் துணைநிலை ஆளுனருக்கு எதிராக உறுப்பினர்கள் வெளியிட்ட கருத்துக்களை அவைக் குறிப்பில் இருந்து நீக்க பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்கவேண்டுமென அஇஅதிமுக சட்டமன்றக் திரு அன்பழகன் கோரியுள்ளார்

சிவக்கொழுந்து விற்கு அவர் எழுதியுள்ள அவையின் கண்ணியத்தைக் குலைக்கும் வகையில் கடிதத்தில் செயல்படும் உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்

சாமிநாதன் தெரிவித்துள்ளார்

குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பட்டமளிப்பு உரை நிகழ்ந்தி பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை வழங்குவார் என்று பல்கலைக்கழகத்தின் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப் பட்டுள்ளது கேலோ இண்டியா குளிர்கால் விளையாட்டுப் போட்டிகள் இம்மாத இறுதியில் லடாக் யூனியன் பிரதேசத்தில் நடைபெறும் என்றும் அடுத்த ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் இதேபோன்ற மாதம் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்றும் மத்திய விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார் இவ்விரு போட்டிகளுக்கான நிதி உதவிகளை அமைச்சகம் வழங்கும் என்றும் லடாக் குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளில் ஐஸ் ஹாக்கி பனிச்சறுக்கு உள்ளிட்ட விளையாட்டுகள் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஒலிபரப்புத் துறையினர் மாறிவரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப மாறவேண்டியது அவசியம் என்று பிரசார் பாரதி தலைமை செயல் அதிகாரி திரு சசிசேகர் வேம்பட்டி கூறியுள்ளார்

ஒலிபரப்புத் துறையில் டிஜிட்டல் வளர்ச்சியே முக்கிய அம்சமாகத் திகழும் என்றும் பிரசார் பாரதி ஒலிபரப்புக் கழகம் எதிர்காலத்தில் பில்லியன் டாலர் வர்த்தக அமைப்பாக மேம்பட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார்